ஈரோடு மஞ்சுளுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது

புதுதில்லியில் இன்று நடைபெற்ற அமைச்சரவைக்கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் முன்னாள் ரானுவத்தினருக்கு அளிக்கப்படும் மருத்துவ வசதிகளை போலவே இரண்டாவது உலகப்போரில் உயிரிழந்த வீரர்களின் குடும்பங்களுக்கும் குறுகியகால ராணுவ பணியாற்றிய அதிகாரிகளுக்கும் நிர்ணயிக்கப்பட்ட காலத்திற்கு முன்னரே விருப்ப ஓய்வு பெற்ற வீரர்களுக்கும் மருத்துவ வசதி அளிப்பதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக கூறினார் ஜவுளித்துறையின் மேம்பாட்டிற்காக மத்திய மாநில அரசுகளின் வரிகளில் கலுகை அளிப்பதற்கும் அமைச்சரவை முடிவு செய்துள்ளதாக அவர் தெரிவித்தார் சுகாதாரத்துறையில் முழுமையான மாற்றத்தை ஏற்படுத்த அரசு திட்டமிட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார்

கொடுமையான நோய்களால் தாக்கப்படுவோரின் இன்னலை போக்குவதற்கு குறைந்த விலையில் மருந்துகள் கிடைக்க அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவித்தார் ஏழை மக்களும் இத்திட்டத்தின் மூலம் பயன்பெறும் வகையில் நாடு முழுவதிலும் குறைந்த விலையிவான மருந்தகங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பிரதமர் ஐந்தாயிரம் இடங்களில் செயல்படும் மருத்துவ மையங்களில் பணியாற்றுவோர் மற்றும் பயன்பெறுவோருடன் உரையாடினார் மக்களவை தேர்தலுக்கான வேட்புமலு தாக்கல் செய்யும் இறுதிநாள் வரை வாக்காளர் பட்டியலில் பெயர் சோ்க்க விண்ணப்பிக்கலாம் என்று தமிழக தலைமைத் தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ கூறியுள்ளார்

யாருக்கு வாக்களித்தோம் என்பதை அறிந்துகொள்ளும் வசதியுடன் கூடிய மின்னனு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் இந்த தேர்தலில் முழுமையாக பயன்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார் இதற்கு தேவையான இயந்திரங்கள் கையிருப்பில் இருப்பதாகவும் திரு சத்ய பிரதா சாஹூ தெரிவித்தார் ஈரோடு மஞ்சுளுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது ஈரோட்டில் விளையும் மஞ்சளுக்கு தனித்தன்மையும் மருத்துவக்குணமும் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக உள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது

இதுகுறித்து அம்மாவட்ட விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர்

இந்த மஞ்சள் பொறுத்த அளவுக்கு கற்குமின் ஒரு ஆயில் இருக்கிறது இது கேள்சர் மற்றும் மற்ற நோய்களையெல்லாம் குணப்படுத்துவதால் இந்த மொடக்குறிச்சி ஈரோடு மாவட்டம் முன்சுளக்கு பேரம் போயிருக்குங்க ஈரோடு மாவட்டம் மஞ்சள் விவசாயி பெயர் செல்வன் தற்போது அந்த புவிசார் குறிபிடு எங்களுக்கு கிடைக்கிருக்கு ரொம்ப மகிழ்க்கியாக இருக்கிறோம் இந்த ஈரோடு மஞ்சளுக்கு நிறத்திலும் மணத்திலேயுமே மருத்துவ குணம் அதிகமான தன்மை இருக்கிறதனால் இதுக்கு உலக அளவில் ஒரு தேவை அதிகமாக ஏற்படும் என நிளைக்கிறோம் தேவை அதிரிக்கும் போது விலையும் கூடுது அகனால் எங்க வாழ்வாதாரம் முன்னேறும்னு நாங்க மகிழ்ச்சியாக இருக்கிறோம்

இது தொடர்பான மனுவினை விசாரணை செய்த நீதிபதி திரு மணிக் குமார் திரு சுப்பிரமணியம் பிரசாத் ஆகியோரை கொண்ட டிவிஷன் பெஞ்ச் இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது இந்த திட்டத்தின்கீழ் பயனாளிகளை கண்டறிவதற்கு சியான நடைமுறைகள் பின்பற்றப்படுவதால் இதில் நீதிமன்றம் தலையிட முடியாது என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது சர்வதேச மகளிர் தினம் நாளை கொண்டாடப்படுகிறது மகளிரின் சிறப்பை போற்றும் வகையில் உலகம் முழுவதும் கொண்டாடப்படும் இந்த தினத்தையொட்டி தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் விடுத்துள்ள வாழ்த்தச்செய்தியில் இந்திய பெண்கள் பாலின சமத்துவத்தை நோக்கி பயணிப்பதாகவும் பல்வேறு துறைகளில் புதிய சாதனைகளை உருவாக்க உள்ளனர் என்றும் கூறியுள்ளார் தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் விடுத்துள்ள வாழ்த்துச்செய்தியில் சமுதாயத்தில் ஆண் பெண் பாகுபாடின்றி அனைவரும் சமமாக செயல்படும் சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் பெண்கள் தன்னம்பிக்கையுடனும் விடாமுயற்சியடனும் செயவ்பட்டு வாழ்வில் சோதனைகளை உறுதிபுடன் எதிர்கொண்டு இருளை நீக்கும் ஒளிவிளக்காக உயர்ந்து விளங்க வேண்டும் என்று முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி மகளிர் தின வாழ்த்துச்செய்தியில் கூறியுள்ளார்

ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தமிழகத்தில் வீரம் மிக்க பெண்கள் வாழ்ந்ததாக வரலாறு நிருபித்துள்ள நிலையில் நாட்டில் இன்றைய நிலைமை பெண்களுக்கு சாதகமாக இல்லையென்றும் அதனை எதிர்த்து ஞரல் கொடுக்க வேண்டும் என்றும் மதிமுக பொதுச்செயலாளர் திரு வைகோ தமது வாழ்த்துச்செய்தியில் கூறியுள்ளார் பெண் கல்விக்கும் வேலைவாய்ப்பிற்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று தமாகா தலைவர் திரு ஜி கே வாசன் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார்

முத்தரசன் தெரிவித்துள்ளார் விவசாயிகளின் நலன்கருதி தமிழகத்தில் கூட்டு பண்ணைய முறையில் பண்ணை இயந்திரங்கள் மாளிய விலையில் வழங்கப்பட்டு வருவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார் ஈரோட்டில் உழவர் உற்பத்தியாளர்கள் குழுக்களுக்கான நலத்திட்டங்களை வழங்கி பேசிய அவர் மாநில அரசு அறிவித்துள்ள திட்டங்கள் அனைத்தும் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார் போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கையை ரத்து செய்வது தொடர்பாக அரசு முடிவு செய்யும் என்றார்

மக்களவை தேர்தல் மற்றும் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளதாக அக்கட்சியின் செய்திக் குறிப்பு தெரிவிக்கிறது காங்கிரஸ் தலைவர் திரு

எஸ்அழகிரி கூறியுள்ளார் இன்று தூத்துக்குடி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கூட்டணிக் கட்சிகள் போட்டியிடும் தொகுதிகள் குறித்து அன்றைய தினம் அறிவிக்கப்படும் என்றார் இக்கூட்டத்தில் திமுக கூட்டணியில் இடம் பெற்றுள்ள அனைத்துக் கட்சிகளும் பங்கேற்கும் என்றும் அவர் கூறினார்

ராமநாதபுரம் மாவட்டத்தில் மக்களவைத் தேர்தல் முன்னேற்பாட்டு பணிகள் தொடர்பான செய்தியாளர்கள் கூட்டம் அம்மாவட்ட ஆட்சியர் தலைமையில் இன்று நடைபெற்றது

ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள முதல் கற்று அரையிறுதி ஆட்டத்தில் வடகிழக்கு அணி பெங்களுரு அணியை எதிர்கொள்கிறது